மிகவும் பாதுகாப்பானவைஎனமருத்துவர்கள் மற்றும் விஞ்ஞாளிகள் கூட்டாகஅறிக்கைவெளியிட்டுள்ளனர்

தமிழகத்தில் பிஜேபிபிரதானகட்சியாகஉருவெடுக்கும் என்றுஅதன் தலைவர் திரு த் பிநட்டாகூறியுள்ளார் மாட்டுப்பொங்கல் இன்றுகொண்டாடப்படுகிறது இந்தியாவுக்குஎதிரானநான்காவதுமற்றும் இறுதிடெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் டாஸ் வென்ற ஆஸ்திரேலியாமுதலில் பேட் செய்துவருகிறது

உலகில் மிகப்பெரியதடுப்பூசிதிட்டமான இதனைபிரதமா் திருநரேந்திரமோடிகாணொலிகாட்சிவாயிலாகநாளைதொடங்கிவைக்கிறார் ஏற்படுத்தப்பட்டுள்ள மூவாயிரத்க நாடுமுவதும் தடுப்பூசிமையங்களும் ஆற இந்தகாணொளிநிகழ்ச்சியில் பங்கேற்பதாகமத்தியஅரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது ஒவ்வொருமையத்திலும் நூறுபேருக்குநாளைதடுப்பூசிசெலுத்தப்படுகிறது

தமிழகத்தில் தடுப்பூசிசெலுத்தும் பணிகளுக்காகவிரிவானஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத் துறையின் முதன்மைசெயலர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் விழுப்புரத்தில் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார்

சென்னைஅலைவரிசைஒன்றில் இரவு ஒன்பதுமுதல் ஒன்பதரைமணிவரையும் இது ஒலிபரப்பாகிறது மாநிலத்தில் உள்ளஅனைத்துவானொலிநிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும்

நெல்லை தூத்துக்குடி தென்காசிமாவட்டங்களில் மழையினால் பாதிக்கப்பட்டபயிர்களுக்குஉரிய இழப்பீடுவழங்க நடவடிக்கைஎடுக்கப்பட்டுள்ளதாகவருவாய்த் துறைஅமைச்சர் திருஉதயகுமார் கூறியுள்ளார் நேற்றுநெல்லையில் வெள்ளத்தால் ஏற்பட்டுள்ளசேதங்கள் குறித்துஆய்வு மேற்கொண்டபின்னா் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்

நேற்றுசென்னையில் பிஜேபிசா்பில் நடைபெற்றபொங்கல் விழாமற்றும் துக்ளக் பத்திரிக்கையின் ஆண்டுவிழாவில் கலந்துகொண்டுஅவர் பேசினார் தமிழகத்தின் வளர்ச்சிக்காகபிரதமர் திருநரேந்திரமோடிஎண்ணற்றதிட்டங்களைசெயல்படுத்தியிருப்பதாகவும் அவர் கூறினார்

மாட்டுப் பொங்கல் இன்றகொண்டாடப்படுகிறது தொழிலுக்குஉறுதுணையாக இருக்கும் கால்நடைகளுக்குநன்றிதெரிவிக்கும் வகையில் உழவு இந்தவிழாகொண்டாடப்படுகிறது இதனையாட்டிமதுரைமாவட்டம் பாலமேட்டில் இன்று ஜல்லிக்கட்டுநடைபெறுகிறது

ரயில் பயணத்திற்குகூடுதல் கட்டணங்கள் வசூலிக்கப்படுவதாகவெளியானசெய்திகளைமத்தியஅரசுதிட்டவட்டமாகநிராகரித்துள்ளது

நாட்டுமாடுகள் வளா்ப்பு குறித்தவிழிப்புணா்வு கண்காட்சிசேலத்தில் நேற்றுநடைபெற்றது

இந்தப் போட்டியில் தமிழகத்தைச் சேர்ந்தநடராஜன் மற்றும் வாஷிங்டன் சுந்தர் பங்கேற்றுள்ளனர் நான்குபோட்டிகளைக் கொண்ட இந்தத் தொடரில் இரு அணிகளும் தலாஒருபோட்டியில் வெற்றுபெற்றுசமநிலையில் உள்ளன ஒருபோட்டிடிராவில் முடிவடைந்தது

தாய்லாந்துடுப்பன் பேட்மின்ட்டன் போட்டியின் காலிறுதிக்குமுந்தையசுற்றுஆட்டங்களில் மகளிர் ஒற்றையா் பிரிவில் சாய்னாநேவாலும் ஆடவா் இரட்டையா் பிரிவில் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணையும் தோல்வியடைந்தன கலப்பு இரட்டையர் பிரிவிலும் இந்திய இணைதோல்வியடைந்தது